பிரான்ஸ் நாட்டிலிருந்துஐந்தாம் கட்டமாகரஃபேல் போர் விமானங்கள்இந்தியாவந்தடைந்தது

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூருஅணி இன்று ராஜஸ்தான் அணியைஎதிர்கொள்கிறது

ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் பிஜேபிஆகியகட்சிகள் அனைத்துதொகுதிகளிலும் வேட்பாளர்களைநிறுத்தியுள்ளனர் காங்கிரஸ் இடதுசாரிகட்சிகள் இந்தியமதச்சார்பற்றமுன்னணிஆகியவைகூட்டணிஅமைத்து இத்தேர்தலில் போட்டியிடுகின்றன

பருவநிலைமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்றுஉரையாற்றஉள்ளார் காணொலிகாட்சிவாயிலாக இரண்டுநாட்கள் நடைபெறஉள்ள இம்மாநாட்டின் கருப்பொருளில் அவர் உரையாற்றஉள்ளார்

மகாராஷ்ட்ரா தில்லி மத்தியப்பிரதேசம் ஹரியானா உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களுக்குஆக்சிஜன் ஒதுக்கீடுஅதிகரிக்கப்பட்டுள்ளதாகமத்தியசுகாதாரஅமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரான்ஸ் நாட்டிலிருந்துஐந்தாம் கட்டமாகரஃபேல் போர் விமானங்கள் நேற்று இந்தியாவந்தடைந்தது அங்கிருந்துளட்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணத்தின்போதுபிரான்ஸ் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் விமானப்படைகளின் விமானங்கள் மூலம் ரஃபேல் விமானங்களுக்கானஎரிபொருள் வாளிலேயேநிரப்பட்டது

பதோரியாமெரிக்னேக் விமானப்படைதளத்திலிருந்துகொடியசைத்துஅனுப்பிவைத்தார் மாநிலங்களுக்குதேவையானஆக்சிஜன் மற்றும் ரெம்டெசிவிர் மருந்துகள் விநியோகிக்கப்படும் என்றுமத்தியநிதிஅமைச்சர் திருமதி நிர்மலாசீத்தாரமன் உறுதிஅளித்துள்ளார் இந்தியத் தொழிற்கூட்டமைப்பு ஏற்பாடுசெய்திருந்தகாணொலிகாட்சிநிகழ்ச்சியில் பேசியஅவர் கோவிட் தொற்றின் அலையைகட்டுப்படுத்துவதற்குசிறியஅளவிலானகட்டுப்படுத்துதல் இரண்டாம் மையத்தைஏற்படுத்துவதன் அவசியத்தைவலியுறுத்தினார் ஆக்சிஐன் இறக்குமதிசெய்வதுஉள்ளிட்டபல்வேறுநடவடிக்கைகளைமத்தியஅரசுமேற்கொண்டுவருவதாககூறினார்

இந்நிலையில் மாதத்திற்குஒருகோடிரெம்டெசிவிர் மருந்துகளைஉற்பத்திசெய்யும் வகையில் பணியில் ாடுபட்டுவருவதாக இக்கூட்டத்தில் கலந்துகொண்டரெம்டெசிவிர் உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர் கோவிட் தடுப்பூசியைவீடுவீடாகச் சென்றபயனாளிகளுக்குசெலுத்துவது இயலாததுஎன்றுமத்தியஅரசு மும்பை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இதுகுறித்துமத்தியசுகாதாரஅமைச்சகத்தின் சார்பில் பிரமாணபத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது

வீடுவீடாகச் சென்றுதடுப்பூசிசெலுத்தமுடியாததற்கானஐந்துகாரணங்களும் அதில் அத்துடன் கூறப்பட்டிருந்தன

நாடுமுழுவதும் சிறப்பு ரயில்களை இந்தியரயில்வே இயக்கிவருகிறது

மகாராஷ்ட்ராமாநிலத்தில் கோவிட் பரவலைகட்டுப்படுத்த புதியவிதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

முந்தையஆண்டின் இதேகாலக்கட்டத்தில் ஒப்பிடுகையில் இது அதிகம் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது

தானியங்கள் நறுமணப்பொருட்கள் சர்க்கரை பருத்தி காய்கறிகள் ஆகியவற்றின் ஏற்றுமதியும் அதிகரித்துள்ளதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே வேளாண் மற்றும் அதுசார்ந்தபொருட்களின் இறக்குமதி இரண்டு புள்ளிஒன்பது மூன்றுசதவீதம் அதிகரித்திருப்பதாகவும் மத்தியஅரசுகுறிப்பிட்டுள்ளது